எடப்பாடி பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்

ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்

ஊரடங்கை தொடர்ந்து நீட்டிப்பதா அல்லது மேலும் தளர்வுகள் அளிக்கலாமா கோவிட் இரண்டாவது அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையின்போது முதலமைச்சர் கருத்துக்களை கேட்டறியவுள்ளார் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் அடையாறு ஆலந்தூர் கோடம்பாக்கம் மண்டலங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களை பார்வையிட்ட அமைச்சர் பின்னர் மழை நீரை அகற்றும் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய அதிகாரிகளுடனும் ஆவோசனை நடத்தியுள்ளார் புயல் நிவாரண முகாம்களில் நோய்த் தொற்றுப் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார்

மேலும் முகாமில் தங்கவைக்கப்பட்டுள்ளவர்களில் யாருக்காவது தொற்று அறிகுறி தெரியவந்தால் உடனடியாக அருகில் உள்ள அரக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் காலரா டைஃபாய்டு டெங்கு காய்ச்சல் மற்றும் மழை நீரில் கழிவுநீர் கலப்பதால் ஏற்படக்கூடிய நோய்த் தொற்று பரவுவதை தடுக்க தேவையான இடங்களில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் சுகாதாரத்துறை செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கக்கடலில் நாளை மறுதினம் உருவாகவுள்ள புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் அதிக மழை பெய்யக்கூடும் என இந்திய வாளிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் திரு மிருத்யுஞ்சை மொஹபத்ரா தெரிவித்துள்ளார் தெற்கு வங்கக் கடலில் உருவாகவுள்ள இந்த குறைந்த காற்றழுத்தம் மத்திய தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக மிக அதிக மழைப் பொழிவுக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகில் நான்காவது டெரிய நாடாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு துறைகளிலும் ஈடுஇணையற்ற அளவிற்கு முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மின்சார வசதி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அதிக முதலீடு செய்யப்படுவதோடு மட்டுமின்றி வலுவான சுற்றுச்சூழல் மற்றும் வலுவான பொருளாதார கொள்கைகளையும் வகுத்துஉலகிற்கு இந்தியா முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும் பிரதமர் திருநரேந்திர மோடி குறிப்பிட்டார் தீவிரவாத நடவடிக்கைகளை முறியடிக்க இந்தியா கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதிகளின் நாச வேலைகளை முறியடிக்க எல்லை தாண்டியும் தாக்குதல் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் சீனாவுடனாள் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அத்துமீறல்களை தடுக்க பாதுகாப்புப் படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதுர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் எல்லைப் பிரச்சினையில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காது என்றும் திரு ராஜ்நாத் திட்டவட்டமாக தெரிவித்தார் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய காலகட்டத்தில் புதிய வேளாண் சட்டங்கள் மிகவும் அவசியமானவை என்றார் சட்டங்கள் எதிர்காலத்தில் வேளாண் துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை இந்த ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார்

நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார்

மத்திய அரசின் முன்னோடித் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் மற்றறும் தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து நேற்று அவர் தேசிய சுகாதார ஆணையத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசினார் நாடுமுழுவதும் டிஜிட்டல் சுகாதார நிலையை உருவாக்க டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பெரிதும் பயன்படுவதாக கூறிய அவர் இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் உடல்நிலை பற்றிய ஆவணங்களை மருத்துவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் தாங்கள் விரும்பும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்கும் வழிவகை செய்வதாகவும் தெரிவித்தார் ஐக்கிய அரபு அமிரகத்தில் வசிக்கும் இந்திய சமுதாயத்தினரின் நலனுக்காக அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது என வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக அபுதாபி சென்ற அவர் அந்நாட்டு பட்டத்து இளவரசர் ஷேக் முஹமது பின் சையத் அல் நஹியான் ஐ சந்தித்துப் பேசினார் அப்போது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியர்களின் நலனுக்காக ஐக்கிய அரபு அமிரகம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பாராட்டுகளை இளவரசரிடம் தெரிவிக்கார் வணிகக் கப்பல் மசோதா மீது பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க ஏதுவாக அந்த மசோதாவின் வரைவுச் சுட்டத்தை மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை வெளியிட்டுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து ஐப்பான் சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற முன்னணி நாடுகளில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறைகளை உள்ளடக்கி இந்த மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளது கப்பல்களின் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆழ்கடல் மாசுபடுவதை தடுப்பதுடன் கடல் விபத்துகளுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கவும் இந்த சுட்ட மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த முத்தரப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று கொழும்பு செல்கிறார் இந்தக் கூட்டத்தில் இலங்கை அரசின் பாதுகாப்புத்துறை செயலாளர் மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சர் திருமதி மரியா தீதி உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளனர் இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பில் இந்த மூன்று நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு அஜித் தோவல் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்

தேசிய நெடுஞ்சாலைப் பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்துதலை துரிதப்படுத்துமாறு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா நேபாள வெளியுறவுத்துறை செயலாளர் திரு பரத் பவுடியாலை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இலங்கையிலிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தி வந்த படகு ஒன்றை இந்திய கடலோர காவல்படை கன்னியாகுமரி அருகே சுற்றிவளைத்துப் பிடித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் திருப்பணி மேற்கொள்ளப்பட வேண்டிய திருக்கோவில்களை கண்டறிவது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் திரு பிரபாகர் ராசிபுரத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது குறித்து தேர்தல் அதிகாரிகள் போதிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நீலகிரி மாவட்ட வாக்காளர் பட்டியல் தயாரிப்புப் பணிக்கான பார்வையாளர் திரு கருணாகரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள சேந்தநாடு பகுதியில் நெல் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கிரண் குராவா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்